திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்விமம்தாபானர்ஜி மேற்குவங்க முதலமைச்சராக இன்றுபதவியேற்றார்

இன்று புதுதில்லியில் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது

அவர்கள் ஐந்துகிலோஅரிசிபோஅல்லதுகோதுமையோபெற்றுக் கொள்ளவாம் என்றுமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முன்தேதியிட்டு இந்தஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

புதியகட்டுப்பாடுகள் காரணமாக சென்னை புறநகர் ரயில்களில் அத்தியாவசியப் பணிகளைமேற்கொள்வோர் ரயில்வேணழியர்கள் அரசுப்பணியாளர்கள் மட்டுமேநாளைமுதல் பயணிக்கஅனுமதிக்கப்பட்டுள்ளனர்

ஊரகப் பகுதிகளில் உள்ளஅழகுநிலையங்கள் இயங்கவும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது

இத்தொடர்பாக உள்துறைசார்பில் மாநிலஅரசின் தலைமைச்செயலர்களுக்குகடிதம் அனுப்பப்பட்டுள்ளது

தமிழகத்தில் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அரகஅமைப்பதற்குஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் அழைப்பு விடுத்துள்ளார் முன்னதாக முகஸ்டாலின்திமுகசட்டமன்றக் கட்சித் திரு தலைவராகதேர்ந்தெடுக்கப்பட்டதற்கானகடிதத்தைஆளுநரிடம் அளித்து புதிய அரசு அமைப்பதற்கு உரிமைக்கோரினார்

ஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சராக திருமு க ஸ்டாலினுக்கும் அமைச்சர்களுக்கும் பதவிப்பிரமாணம் செய்துவைப்பார்

சமூக இடைவெளிபின்பற்றப்படும் வகையில் குறிப்பிட்டஅளவு நபர்கள் மட்டுமே இதில் பங்கேற்கஉள்ளனர் திரிணமுல் காங்கிரஸ் தலைவர் செல்விமம்தாபானா்ஜி மேற்குவங்க முதலமைச்சராக இன்றுகாவைபதவியேற்றுக் கொண்டார் ஆளுநர் மாளிகையில் எளிமையாகநடைபெற்றவிழாவில் அம்மாநிலஆளுநர் திரு ஐக்தீப் தங்கள் அவருக்குபதவிப்பிரமாணம் செய்துவைத்தார் மூன்றாவதுமுறையாகமுதலமைச்சராகபதவியேற்றக்கொண்டசெல்விமம்தாபானர்ஜிக்குபிரதமர் திருநரேந்திரமோடிதமதுடுவிட்டர் செய்தியில் வாழ்த்துதெரிவித்துள்ளார் மேற்குவங்கசட்டப்பேரவைக்கு புதிதாகதேர்ந்தெடுக்கப்பட்டஉறுப்பினர்கள் நாளையும் நாளைமறுநாளும் சுட்டப்பேரவைஉறுப்பினர்களாகபதவியேற்கவுள்ளனர் இதற்காகதற்காலிகசபாநாயகராகதிருபீமன் பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்

துத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் இன்றுஆய்வு மேற்கொண்டது இந்தக்குழுஅளிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் ஆக்சிஜன் உற்பத்திஒருவாரகாலத்திற்குள் தொடங்கும் என்றுஎதிர்பார்க்கப்படுவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

எமதுசெய்தியாளரிடம் இதனைதெரிவித்தஅவர் எவ்விததயக்கமும் இன்றிஅனைவரும் தடுப்பு மருந்துசெலுத்திக்கொள்ளவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டுள்ளார்